மின்சார சுட்டத்தில் கொண்டுவர உத்தேசித்துள்ள திருத்தங்களை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளாா் திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள காய்கறி சந்தையை முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் இன்று மாலை பார்வையிட்டனர்

தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் தினமும் ஐந்து முறை கிருமிநாசினி தெளித்து சுகாதாரத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது கடையில் நின்றோ அமர்ந்தோ வாடிக்கையாளர்கள் தேநீர் அருந்த அனுமதி இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

சென்னையில் காலை பத்தரை மணி முதல் மாலை ஆறு மணி வரையிலும் மற்ற பகுதிகளில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் தனியார் நிறுவனங்கள் செயல்படலாம் ஊரடங்கு காலத்தில் ஏற்களவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளா்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும்வரை முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் நோய்கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு இந்த தளா்வுகள் பொருந்தாது என்றும் அனைத்து கட்டுப்பாடுகளும் முழுமையாக அமலில் இருக்கும் என்றும் மாநில அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

அரசு தரப்பில் தொழில் வேளாண்மை கால்நடை பராமரிப்பு வீட்டுவசதி தகவல் தொழில்நட்பம் சிறு தொழில்கள் சுற்றுலா தொழிலாளா் நலத்துறை கைத்தறி தொழில்துறை ஆகியவற்றின் கூடுதல் செயலாகள் உயர்மட்டக்குழுவில் இடம் பெற்றுள்ளனர் அரசு சாரா நிபுணர்கள் மற்றும் அரசு உயரதிகாரிகள் குழுவின் ஒட்டுமொத்த ஒருங்கிணைப்பளாராக நிதித்துறை கூடுதல் முதன்மைச் செயல் செயல்படுவார் என்றும் இன்று வெளியான மாநில அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார சட்டத்தில் கொண்டுவர உத்தேசித்துள்ள திருத்தங்களை நிறுத்திவைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக அவர் பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த திருத்தங்கள் மாநில அரசுகளின் உரிமையை பறிக்கும் வகையிலும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் உள்ளதாக கூறியுள்ளார் தொட்பாக வெளியிடப்பட்டுள்ள வரைவு திருத்தத்தில் மின்விநியோகம் மட்டுமல்லாது இது ஒட்டுமொத்த மின்விநியோக கட்டமைப்பையே தனியார்மயமாக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை மாநிலங்களை பாதிப்பதோடு மட்டுமல்லாமல் பொது நலனுக்கு எதிராகவும் உள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழகத்தில் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் புதிய நடைமுறையால் செயல்படுத்த இயலாதநிலை உருவாகும் என்றும் வீடுகளுக்கு மின் கட்டணத்தில் சலுகை அளிப்பதும் பாதிக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்

தற்போதைய சூழ்நிலையில் மின்சார சட்டத்தில் கொண்டு வரப்பட உள்ள திருத்தங்கள் தொடர்பாக மாநிலங்கள் தங்களது கருத்துகளையும் யோசனைகளையும் முன்வைக்க இயலாத நிலையில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே மின்சாரம் சுட்டம் தொடர்பாக மாநிலங்களிடம் உட்டையாக கருத்துக்களை கேட்டு பெறும் முயற்சியை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்றும் முதலமைக்ள் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்

திருமழிசை பகுதியில் புதிதாக அமைக்ப்பட்டு வரும் காய்கறி விற்பனை சந்தை பணிகளை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்ச் திரு ஒ பள்ளீர்செல்வமும் இன்று பார்வையிட்டனர்

காமராஜ் தெரிவித்துள்ளாா்

முகக்கவசம் அணிவதும் சமூக இடைவெளியை பராமரிப்பது கட்டாயம் என்றும் அமைச்சா் திரு காமராஜ் வலியுறுத்தினார் மத்திய உள்துறை அமைச்ச் திரு அமித்ஷா ஆயுதப்படை தலைமை இயக்குநர்களுடன் ஆவோனை மேற்கொண்டார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கோவிவ்பட்டி கடம்பூர் கயத்தாறு கழுகுமலை பகுதிகளில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சுமை துக்கும் தொழிலாளர்களுக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கிய அமைச்சர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

தமிழகத்தில் தளியார் பள்ளிகள் வரும் ஆண்டிற்கான கல்விக் கட்டணத்தை கட்டாயப்படுத்தி வசூலிக்கக்கூடாது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்